தமிழகத்தில் ராணுவ தொழில்பேட்டை அமைக்க அரசு உறுதிபூண்டிருப்பதாக பிரதமா் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

புதுப்பிக்கதக்க ளிசக்தி பயன்பாட்டிற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்படுவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி

காஞ்சிபுரம் மாவட்டம் திருவிடந்தையில் ராணுவத் தளவாடக் கண்காட்சியை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் நாட்டின் பாதுகாப்பு தளவாட கொள்முதல் நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டிருப்பதை எடுத்துரைத்தார் தமிழகத்திலும் உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் ராணுவ தொழிற்பேட்டை அமைக்க அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் குறிப்பிட்டார் இப்பகுதிகளில் உள்ள ராணுவ தயாரிப்பு சுற்றுச்சூழலை பயன்படுத்தி தேசத்தின் கட்டுமானம் மேலும் வலுப்படுத்தப்படும் என்றார்

ராணுவ அறிவுசார் திறன்மேம்பாட்டு திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் இதன்மூலம் நாடுமுழுவதும் ராணுவ திறன் மேம்பாட்டு மையங்கள் உருவாக்கப்படும் என்றார் பாதுகாப்பு பிரிவில் சிறு நிறுவனங்களை தொடங்குவதற்கான அடிப்படை கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்படும் என்று குறிப்பிட்டார்

ஒரு காலத்தில் கொள்கை முடக்கத்தால் ராணுவ தயாரிப்புகளில் தேக்கநிலை காணப்பட்டதாகவும் ஆனால் தற்போது அத்தகைய தேக்கநிலை இல்லை என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் அரசின் பங்களிப்புடன் ராணுவ தயாரிப்பு தனித்துவமாக இருக்க வேண்டும் என்பது முனைப்புடன் கடைபிடிக்கப்படுவதாகவும் எடுத்துரைத்தார் இந்தியாவில் தயாரிப்போம் இந்தியாவிற்காக தயாரிப்போம் இந்தியாவில் தயாரித்து பிறநாடுகளுக்கு விநியோகிப்போம் என்ற கொள்கைக்கு தற்போது மேலும் உத்வேகம் கிடைத்திருப்பதாக அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார் முப்படைகளை நவீனப்படுத்த சிறப்பு பாதுகாப்பு தொழில் வளாகத்தை உருவாக்குவது உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைளும் மேற்கொள்ளப்படும் என்றார் ராணுவ கண்காட்சியில் முதல்முறையாக தாம் கலந்துகொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார்

நிர்மலா சீத்தாராமன் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின்கீழ் ராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுவதோடு இந்தியா ராணுவ தளவாட உற்பத்தியின் மையமாக உருவெடுக்க வேண்டும் என்ற பிரதமரின் எண்ணத்திற்கு உத்வேகம் அளிக்கும் விதமாக இந்த கண்காட்சி அமைந்துள்ளதாக குறிப்பிட்டார்

எடப்பாடி கே பழனிச்சாமி வாகன உற்பத்தி பிரிவில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக எடுத்துரைத்தார் தொழில் வளர்ச்சிக்கு உகந்த சூழல் உள்ள மாநிலமாக தமிழகம் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

பகல் பராமரிப்பு மையம் செவிலியர் குடியிருப்பு ஸ்ரீபெரும்புதார் மையத்தின் வைரவிழா கட்டிட நினைவுக்கல் வலி நிவாரண மையம் ஆகியவற்றையும் பிரதமர் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நாட்டில் உள்ள புற்றுநோய் மையங்களில் அடையாறு புற்றுநோய் மையம் சிறந்ததாக விளங்குவதாக குறிப்பிட்டார்

பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி குணை முதலமைச்சர் திரு

பொன் ராதாகிருஷ்ணன் பிஜேபி மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தராஜன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்

நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் அமளி காரணமாக முடக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த உண்ணாவிரதப் போராட்டம் நடைபெறுகிறது இருப்பினும் பிரதமரின் அன்றாட அலுவல்கள் எதுவும் இதனால் பாதிக்கப்படவில்லை பிரதமர் வழக்கம்போல தனது பணிகளை மேற்கொண்டு வருகிறார்

ஐசுளேளு ழநெ ஐ செயற்கைக்கோள் விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டதற்கு பிரதமா் திரு நரேந்திரமோடி இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறாா்

சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் சர்வதேச ளிசக்தி மாநாட்டின் நிறைவுநிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர் ளிசக்தி பிரிவின் வளர்ச்சிக்கு அதிகவனம் செலுத்தப்படுவதாக குறிப்பிட்டார் நாட்டில பல்வேறு எரிவாயு கட்டமைப்பு திட்டங்கள் செயலபடுத்தப்படும் என்றார்

தூய்மை எரிசக்திக்கான தொழில்நுட்பங்களை உலகம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர் பருவமாற்றம் தொடர்பான கொள்கைகளில் நீதியை நிலைநாட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் குறிப்பிட்டார் எண்ணெய் மற்றும் ளிவாயு முதலீடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த வாய்ப்புள்ள நாடாக உருவெடுத்து வருவதாகவும் அவர் கூறினார் இவ்விரண்டும் அத்யாவசிய பொருட்களாக உருவெடுத்து வரும் நிலையில் நமது பொருளாதார வளர்ச்சிக்கு ளரிசக்தி ஒரு முதன்மையான இடத்தை வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

எல்

ஆடவர் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் அர்பிந்தர் சிங்கும் ராகேஷும் மகளிர் வட்டெறிதல் பிரிவில் சீமாவும் நவ்ஜீத்தும் இறுதிப்போட்டியில் இன்று விளையாட உள்ளனர் மகளிர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது